நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் வலியுறுத்தியுள்ளார்

வேளான் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உயர்மட்ட நடவடிக்கைக் குழு நஞ்று அமைக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுக் கூட்டத்திற்குப் பிறகு அந்த அமைப்பின் துணைத் தலைவர் திரு ராஜீவ் குமார் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் இந்த உயர்மட்டக் குழு விரைவில் அமைக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஏதுவாக ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறு அனைத்து மாநிலங்களையும் பிரதமர் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் மழை நீர் சேகரிப்பு வறட்சியை சுமாளித்தல் மற்றும் நிவாரண உதவி வழங்குதல் விருப்ப மாவட்டங்களின் வளர்ச்சி பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து நேற்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ராஜீவ் குமார் கூறினார் மழை நீரை சேகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து பஞ்சாயத்துத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இயற்கை கொடுத்த கொடைக்கு மரியாதை அளிப்பது நமது கடமை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தப் பருவமழை காலத்தில் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு மழைநீரை சேகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் தடுப்பணைகள் கட்டுவது ஆறுகள் மற்றும் நீரோடைகளின் கரைகளை பலப்படுத்துதல் அணைகளை தர்வாரி அவற்றின் கொள்ளளவை அதிகரிக்க அனைத்து தரப்பினருடனும் இணைந்து பணியாற்றுமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இதன்மூலம் நாட்டின் பயிர் சாகுபடி அதிகரிப்பதோடு அதிக அளவு தண்ணீரை சேகரித்து நமது தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தூய்மை இந்தியா திட்டத்தைப் போல தண்ணீர் சேமிப்பையும் ஒரு மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார்

மக்களவையில் நாளையும் நாளை மறுதினமும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள்

இந்தக் கூட்டத்தொடரை சுமுகமாக நடத்துவது குறித்து விவாதிக்க புதுதில்லியில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்களை பாதுகாக்க தனிச்சட்டம் ஒன்றை இயற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு அனைத்து மாநிலங்களையும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் மருத்துவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த சட்டம் தொடர்பாக இந்திய மருத்துவ சங்கம் தயாரித்துள்ள வரைவுச் சட்டத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார்

இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது குஜராத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இரானி ஆகியோர் அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் வெற்றிபெற்றதைத் தொடர்ந்து தங்களது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ததால் அம்மாநிலத்தில் இரண்டு இடங்களுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது இதேபோல் மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் பீகாரிலும் ஒரு இடம் காலியாக உள்ளது ஒடிசாவிலும் மூன்று மாநிலங்களவை இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நதிநீர் இணைப்புத் திட்டத்தை காலதாமதமின்றி விரைந்து செயல்படுத்தமாறு முதலமுச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கச் சென்ற முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து தமிழகத்திற்கான கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு பாலாறு காவிரி வைகை குந்தாறு இணைப்புத் திட்டத்தை விரைந்து மேற்கொள்வதுடன் காவிரி ஆற்றை சீரமைக்க நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்துமாறு கேட்டுக் கொண்டதாக கூறினார்

நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் சென்னையில் புதிய விமான நிலையம் அமைத்தல் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டப் பணிகளுக்கு மத்திய அரசின் பங்களிப்பு சென்னை பேரூரில் கடல்நீரை நன்னீராக்கும் திட்டம் ராணுவ தளவாட உற்பத்தி மையத்தை சேலம் இரும்பாலை வளாகத்தில் அமைத்தல் போன்ற கோரிக்கைகளுடன் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

விவசாயக் கிணறுகளை வாடகைக்கு எடுத்து அதிலிருந்து நீர் எடுத்து சென்னை மாநகருக்கு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு முறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் திரு வேலுமணி தெரிவித்தார் குடிநீர் குழாயில் மோட்டார் பொறுத்தி சுட்ட விரோதமாக தண்ணீர் எடுப்பவர்கள் மனசாட்சியோடு அதனை அகற்றிக் கொள்ள வேண்டும் என கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒஎஸ்மணியள் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமையவுள்ள இடத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செம்போடை கிராமத்தில் இந்த ஆண்டு முதல் இந்த தொழிற்பயிற்சி நிலையம் செயல்படும் என்றார்

கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் வேதாரண்யம் பகுதி மக்களுக்கு போதிய தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண மாநில அரசு ஆக்கபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூவிஸ்ட் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் தண்ணீர் தேவை குறித்து மத்திய அரசிடம் எடுத்துக் கூறி உரிய நிதி பெற்று சிறப்புத் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றார்

முதியோர்களின் பொருளாதாரம் மற்றும் சுகாதாரத் தேவைகளை பூர்த்தி செய்வதை மாநில அரசு ஒரு கடமையாக கருதி நிறைவேற்றி வருவதாக ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பெஞ்சமின் கூறியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின நிகழ்ச்சியில் பேசிய அவர் முதியோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் இம்மாவட்டத்தில் உள்ள அரசு உதவிபெறும் முதியோர் இல்லங்களில் தங்கியிருப்பவர்களுக்கு தடுப்பூசிகள் போடப்படுவதாகவும் அவர் கூறினார் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணிநியமன ஆணைகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு மணிகண்டன் வழங்கினார்

இந்தியா இலங்கை இடையிலான ராணுவ ஒத்துழைப்புகளின்கீழ்

தூத்துக்குடியை தமிழகத்தின் இரண்டாவது மாநகரமாக மாற்ற நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கப் போவதாக அத்தொகுதி மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார் மீன்பிடி தடைகாலம் முடிந்து நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற தூத்துக்குடி மாவட்ட மீனவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு மீன் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்துள்ளனர்